அரசு உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் புயலால் பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை முறையாக கணக்கீடு செய்த பின்னர் உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் தமிழக அரசு எடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் நிவர் புயலின் போது பாதிப்புகள் தவிர்க்கப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் கூறியுள்ளார்

இன்று மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் இனி விரிவான செய்திகள் நிவர் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழகத்திற்கு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் உதவ மத்திய குழுக்கள் அனுப்பி வைக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புயல் மற்றும் மழையால் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறிதது நேற்று தொலைபேசி வாயிலாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் நேற்று அவர் கேட்டறிந்தார் நிவர் புயவால் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலைத் தெரிவித்துக் கொண்ட பிரதமர் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாகத் தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் நிவர் புயலால் பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதாரத்தை முறையாக கணக்கீடு செய்த பின்னர் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்துள்ள விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகை பெற்றுத் தரப்படும் என்றும் கூறியுள்ளார்

நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்குத் தேவையான உணவு குடிநீர் பாய் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் குடும்பம் ஒன்றுக்கு பத்து கிலோ அரிசி வேட்டி சேலை மற்றும் ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனுடன் ஒரு கிலோ பருப்பும் சமையல் எண்ணெய்யும் வழங்க தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்

சென்னை வேளச்சேரி முடிச்சூர் வரதராஜபுரம் மற்றும் தாம்பரம் ஆகிய பகுதிகளில் வெள்ளநீர் தேங்கி குடியிருப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு நிரந்தர தீர்வு காண உரிய திட்டங்களை வகுக்க அதிகாரிகளுக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தமிழக அரசு எடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் நிவர் புயலின் போது பாதிப்புகள் தவிர்க்கப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் கூறியுள்ளார்

திருவாரூர் மாவட்டத்தில் புயல் பாதிப்பிலிருந்து பொது மக்களை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசலேஸ்வரர் திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவின் போது பரணி தீபம் மற்றும் மகா தீப தரிசனத்திற்கு பொது மக்களுக்கு அனுமதியில்லை என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தீபத் திருவிழாவுக்கான ஏற்பாடுகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிகாலை நான்கு மணிக்கு பரணி தீபமும் மாலை ஆறு மணிக்கு மகா தீபமும் ஏற்றப்படும் என்று கூறினார் இதனை பக்தர்கள் தங்களது வீடுகளிலிருந்து கண்டு தரிசிக்க தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் திருவண்ணாமலையில் இந்த ஆண்டு கிரிவலம் வருவதற்கும் மலையேறுவதற்கும் பக்தர்களுக்கு அனுமதி இல்லையென்றும் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் திருவண்ணாமலை வருவதற்கு இன்று பிற்பகல் முதல் முப்பதாம் தேதிவரை தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

பின்னர் பிரதமர் விமானத்தில் புனே சென்று சீரம் இன்ஸ்டிட்யூட் ஆய்வகத்தில் கோவிஷீல்ட் தடுப்பூசி உற்பத்தி மற்றும் விநியோகத்திற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குழித்து அதிகாரிகளுடன் கேட்டறிகிறார் பின்ளர் ஹைதராபாத் செல்லும் பிரதமர் அங்குள்ள பாரத் பயோடெக் சர்வதேச நிறுவனத்தில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலுடன் இணைந்து தயாரிக்கிப்படும் கோவாக்ஸின் தடுப்பூசி உற்பத்தி பணிகளை ஆய்வு செய்கிறார்

ஏற்கனவே ஊரடங்கிலிருந்து பல தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் பெருந்தொற்று குறைந்துள்ள நிலையில் மேற்கொண்டு தகவல்கள் வழங்குவது குறித்தும் இந்தக் கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக அவர் ஆய்வு செய்கிறார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் நேற்று கொழும்பில் அந்நாட்டு பிரதமர் திரு மஹிந்த ராஜபக்சே வை சந்தித்துப் பேசினார் இந்தியா இலங்கை மாலத்தீவு ஆகிய மூன்று நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான முத்தரப்புக் கூட்டத்தில் கலந்து கொள்ள கொழும்பு சென்றுள்ள அவர் திரு ராஜபக்சேவுடன் இருதரப்பு உறவுகள் தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தினார் பல்வேறு துறைகளில் இருநாடுகளுக்கு இடையிலான உறவில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களையும் அவர் ஆய்வு செய்தார் தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாகும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இந்நிலையில் காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று லேசாள மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு ஸ்யம் தெரிவித்துள்ளது இருவரிச்செய்திகள் இந்தியா ஜெர்மனி டிஜிட்டல் தொழில்நுட்பம் ஸ்டார்ட் அப் புதுமையான கண்டுபிடிப்புகள் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் கூட்டாக செயல்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு ஹர்ஷவர்தன் ஷ்ரிங்லா தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலத்தில் நடைபெற உள்ள மாநிலங்களவை இடைத் தேர்தலில் பிஜேபி சார்பில் அம்மாநில முன்னாள் துணை முதலமைச்சர் திரு கஷில்குமார் மோடி போட்டியிடுவார் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது வாடகைக்கார்கள் குறித்த மோட்டார் வாகன வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சாலைப்போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியைக் கருத்தில் கொண்டு தேசிய கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வியமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் ஆன்லைன் ரம்மி போன்ற இணையவழி விளையாட்டுகளில் பணம் பறித்து விளையாடுவோர் மற்றும் நடத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல்துறை எச்சரித்துள்ளது

இன்று மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் போட்டியில் ஜாம்ஷெட்பூர் அணி ஒடிஷா அணியை எதிர்கொள்கிறது இரவு ஏழரை மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் பெங்களூரு அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது